ஆயுதப்படையின் கணினி அமைப்பில் நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தவேண்டியதன் அவசியத்தை ராணுவ தலைமை தளபதி ஜென்ரல் பிபின் ராவத் வலியுறுத்தியுள்ளார்

இரண்டு பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டார்கள்

கும்பமேளாவின் இரண்டாவது முக்கிய புனித நீராடல் நீராடல் நீகழ்ச்சி இன்று பிராயக்ராஜில் நடைபெறுகிறது

வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது

நிகழ்ச்சியில் பேசிய வெளியுறவு அமைச்சர் திருமதி சுஷ்மா சுவராஜ் பொதுவான நமது அடையாளமே நம் பலம் என்று குறிப்பிட்டார் மாநாட்டில் பங்கேற்றவர்களை குறிப்பிட்டு பேசிய அமைச்சர் உங்கள் மூதாதையர்கள் இந்த மண்ணில் இருந்துதான் உங்கள் நாடுகளில் குடியேறினார்கள் வணிகர்களாக தொழிலாளர்களாக விபாபாரிகளாக இளம் தொழில்நுட்ப நிபுணர்களாக அவர்கள் அங்கு சென்றார்கள் என்று குறிப்பிட்டார் உங்கள் ஒவ்வொருவரின் வெற்றியும் இந்தியாவுக்கு புகழ் சேர்த்து தந்துள்ளது என்றும் பெருமிதம் தெரிவித்தார் வெளிநாட்டு நாடாளுமன்றங்களில் இந்திய வம்சாவளியினர் முன்னோடி இடம் வகிக்கிறார்கள் என்றும் பெரும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தலைமை வகிக்கிறார்கள் என்றும் கூறினார் உயர்தர ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்திக்கும் உயர்கல்விக்கும் இந்தியா மையமாக விளங்குகிறது என்றும் அமைச்சர் கூறினார் விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை அமைச்சர் கர்னல் ராஜ்யவர்தன் சிங் ரத்தோர் பேசுகையில் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் நம் நாட்டுக்குப் பெருமை சேர்த்துள்ளா்கள் என்றும் இந்தியாவின் தலைசிறந்த தூதர்களாக அவர்கள்விளங்குகிறார்கள் என்றும் குறிப்பிட்டு புதிய இந்தியாவை பனடக்க உங்கள் ஆதரவு தேவை என்று கேட்டுக்கொண்டார் செயற்கை நுண்ணறிவு பெரிய தரவு கணினி முறை ஆகியவற்றை ராணுவ கணினி அமைப்புகளில் ஒருங்கிணைப்பதற்கு முக்கிய கவனம் செலுத்தவேண்டும் என்று ராணுவ தலைமை தளபதி ஜென்ரல் பிபின் ராவத் தெரிவித்துள்ளார் எதிர்காலப் போர்கள் கணினி அடிப்பனடயில் மேற்கொள்ளப்படவுள்ளன என்றும் எனவே செயற்கை நுண்ணறிவு பெரிய தரவு கணினி முறை ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை உணா்ந்து பாதுகாப்பு அமைப்புகளில் அவற்றை பயன்படுத்தவேண்டும் என்றார் ஐதராபாதில் பாதுகாப்பு உற்பத்தியில் சுய சார்பு என்ற தேசிய மாநாட்டின் நிறைவு நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் தொழில் துறையினரின் வேகமான தொழில்நுட்ப முன்னேற்றங்களை பாதுகாப்புத்துறை உற்பத்திக்கு பயன்படுத்திக்கொள்ளவேண்டும் என்றார் பாதுகாப்பு படையினருக்கு எதிரிகளின் பகுதிகளில் அதிக துாரம்வரை பார்க்கக்கூடிய கருவிகள் அவசியப்படுகின்றன என்றும் அவர் கூறினார் ஜம்மு கஷ்மீர் பட்காம் மாவட்டத்தில் இன்று காலை பாதுகாப்பு படையுடன் நடந்த மோதலில் இரண்டு பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டார்கள் அந்தப்பகுதியில் பயங்கரவாதிகள் நடமாடுவதாக அறிந்து பனடவீரர்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தபோது அவர்களை நோக்கி பயங்கரவாதிகள் துப்பாக்கியால் சுட்டதால் மோதல் ஏற்பட்டது அந்த பகுதியை பாதுகாப்பு படைவீரர்கள் சுற்றி வளைத்துள்ளார்கள்

மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூரில் நேற்று பொதுக் கூட்டம் ஒன்றில் உரையாற்றிய அவர் அம்பேத்கரின் சமத்துவ சமுதாயம் பற்றிய கனவை நனவாக்குவதற்காக மோடி அரசு இந்த புதிய ஒதுக்கீட்டை அறிமுகப்படுத்தி இருப்பதாக கூறினார் அம்பேத்கார் பெயரை பயன்படுத்தி வாக்குகளை பெறுவதற்கு காங்கிரஸ் கட்சி முயற்சி எடுத்துவருவதாக அவர் குறை கூறினார்

உத்தரப்பிரதேசத்தில் கும்பமேளாவை ஒட்டி இன்று இரண்டாவது பிராதன புனித நீராடல் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது இதற்கான அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் முழு வீச்சில் செய்யப்பட்டுள்ளன இந்த விழா அமைதியாக நடப்பதற்கு ஏதுவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன

இந்த பௌர்ணமி முதல் அடுத்த பௌர்ணமி வரை ஒருமாத காலம் இந்த விழா நடைபெறும் இந்த ஒரு மாதமும் பக்தர்கள் கங்கையில புனித நீராடி வழிபாடு நடத்துவார்கள் பிரயாக்ராஜ் கும்பமேளாவில் இது முக்கியமான விழாவாகும் இதற்காக நேற்று முதல் பக்தர்கள் ஏராளமாக வர தொடங்கியுள்ளார்கள நதியின் சங்கமத்தில் எட்டு கிலோமீட்டர் நீளத்திற்கு தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளன

ஜம்மு கஷ்மீர் மாநிலம் கார்கில் நகரில் இன்று அங்குல அளவுக்கு பனிப்பொழிவு இருந்தது நேற்றிரவு பத்து மணிமுதல் கார்கில் மாவட்டம் முழுவதும் கடுமையான பனிப்பொழிவை சந்தித்து வருகிறது வறட்சியின் பிடியில் சிக்கியிருந்த விவசாயிகள் இந்த பனிப்பொழிவை எதி்பார்த்து காத்திருந்தார்கள் இந்தப்பகுதியில ஆங்காங்கே பனிப்பொழிவு இருக்கும் என்றும் பயணிகள் கவனமாக செல்லவேண்டும் என்றும் வானிலை ஆய்வு மையமும் வட்டார காவல்துறையும் அறிவுறுத்தியுள்ளன பனிப்பொழிவால் சேதம் ஏற்படாமல் தவிர்க்க உள்ளூர் நிர்வாகம் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துள்ளது

பிரபல கா்நாடக இசைகலைஞர் பத்மபூஷண் டாக்டர் டி வி கோபாலகிருஷ்ணன் இந்த விழாவை முறைப்படி தொடங்கிவைக்கிறார் விழாவின் நிறைவு நாளான வெள்ளிக்கிழமையன்று தியாகராஜரின் பஞ்சரத்ன கீர்த்தனைகளை இசை நிகழ்ச்சி நடைபெறும்

புதிய இயக்குநரை தேர்வு செய்வதற்கான குழுவில் தாம் இடம்பெறுவதாகவும ்அவர் கூறியிருக்கிறார் பிரதமா் தலைமையிலான இந்தக்குழுவில் நாடாளுமன்றத்தின் பிரதான எதிர்க்கட்சி தலைவரும் தலைமை நீதிபதி அல்லது அவரது பிரதிநிதியும் இடம்பெறுகிறார்கள் திரு நாகேஸ்வரராவ் நியமனத்தை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை தலைமை நீதிபதியும்

கூட்டத்திற்குபின் செய்தியாளர்களிடம பேசிய மாநில நிதியமைச்சா திரு ஹிமாந்தா கிஸ்வா ஷர்மா வரும் நாட்களில் இந்த குழு பழங்குடியினரிடமும் இதர பிரிவினரிடமும் விசாரணை நடத்தி மேலும் பல கூட்டஙகளை நடத்தும் என்று தெரிவித்தாா்

தமிழகத்தில் முருகப்பெருமானின் அறுபடைவீடுகளிலும் தைப்பூசத் திருவிழா இன்று சிறப்பாக நடைபெற்று வருகிறது வடலூரில் இன்று நடைபெற்ற தைப்பூச ஜோதி தரிசன நிகழ்ச்சியில் திரளானோர் பங்கேற்றனர் கடலூர் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அறுபடை வீடுகளில் இரண்டாம் வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணி சுவாமி கோவிலில் அதிகாலை மூன்று மணிக்கு நடை திறக்கப்பட்டு அபிஷேகமும் தீபாராதனையும் நடந்தது பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கடலில் புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்தார்கள் திருப்பரங்குன்றத்திலும் ஏராளமான பக்தர்கள் முருகப்பெருமானை தரிசித்து புனித நீராடினார்கள் விழுப்புரத்திலும் தைப்பூச விழாவையொட்டி பக்தர்கள் ஜோதி தரிசனம் செய்தார்கள் மணிப்பூர் மேகாலயா திரிபுரா மாநிலங்கள் அமைக்கப்பட்ட தினம் இன்று கொண்டாடப்படுகிறது

இந்த நாளையொட்டி குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தும் பிரதமர் திரு நரேந்திரமோடியும் இந்த மாநில மக்களுக்கு தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டுள்ளார்கள்

பிரதமர் திரு நரேந்திரமோடி திரிபுரா மக்களுக்கு வெளியிட்ட வாழ்த்துசெய்தியில் ஓராண்டுக்கும் குறைவான காலத்தில் திரிபுரா மாநிலம் கணிசமான முன்னேற்றத்தை கண்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார் அந்த மாநில மக்கள் தங்கள் அபிலாஷைகள் சாதனை வேகத்தில் நிறைவேற்றப்படுவதை கண்கூடாக காண்கிறார்கள் என்றும் இதே உணர்வு வரும் நாட்களிலும் தொடரும் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் மணிப்பூர் மாநிலம் இயற்கை வளமும் கடுமையான உழைப்பாளி மக்களையும் கொணடுள்ளது என்றும் அவர்கள் காட்டும் அன்பு மறக்க முடியாதது என்றும் அவர்கள் மேலும் சிகரத்தை தொடவேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் வளர்ச்சிக்கு கணிசமான பங்காற்றியுள்ள மாநிலம் மேகாலயா என்று குறிப்பிட்டு அந்த மாநிலத்தின் வளர்ச்சி நீடிக்க பிரார்த்திப்பதாகவும் பிரதமன் தமது டுவிட்டர் செய்தியில் கூறியிருக்கிறார்